பிரதமர் திரு

அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார்

நரேந்திரமோதி இன்று சிறப்புரையாற்றுகிறார் இந்த உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் நேபாள அதிபர் பித்யா தேவி பந்தாரியை சற்றுமுன் சந்தித்து பேசினார்

இலங்கை அதிபர் மைத்ரி பால சிறிசேனா பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆகியோருடன் இருதரப்பு உறவுகள் குறித்தும் பிரதமர் இன்று விரிவாக விவாதிக்கிறார் பிம்ஸ்டெக் தலைவர்களுடனும் பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொள்கிறார் நேபாள பிரதமர் கே

ஷர்மாஒலி இன்றுமாலை பிம்ஸ்டெக் தலைவர்களுக்கு வழங்க உள்ள சிறப்பு விருந்திலும் பிரதமர் பங்கேற்கிறார்

சேலம் மாவட்டம் கோனோிப்பட்டியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடத்தை இன்று திறந்துவைத்து பேசிய அவர் ஏழை எளிய மக்கள் தத்தம் வாழ்விடங்கள் அருகேயே உயரிய சிகிச்சை பெறும் வகையில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேம்படுத்தப்பட்ட சுகாதார மையங்களும் திறக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்

இத்தகைய நடவடிக்கைகளால் மாநிலத்தில் பேறுகால தாய் சேய் இறப்பு விகிதம் பெருமளவு குறைக்கப்பட்டுவிட்டதாகவும் குறிப்பிட்டார் நாட்டில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் இரு கைகளை இழந்த ஒருவருக்கு கைகள் பொருத்தப்பட்டு அவர் கைப்பந்து விளையாடும் அளவிந்கு அரசு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் தமிழக அரசின் மருத்துவதுறை இந்திய அளவில் சிறந்து விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார்

விவசாயிகளுக்கான நீர் ஆதாரத்தை மேம்படுத்தும் வகையில் ஆயிரம் கோடி ருபாய் மதிப்பில் தடுப்பணைகள் கட்டும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார்

நரேந்திரமோதி புதுதில்லியில் இந்திய அஞ்சலக பணப்பரிவர்த்தனை வங்கி சேவையை நாளை மறுநாள் திறந்துவைக்கிறார்

இதன்மூலம் அந்தந்த பகுதி அஞ்சலகர் நேரடியாக வீட்டிற்கே சென்று வங்கி கணக்கை தொடங்கிவைக்க வகை செய்யப்படுகிறது

வங்கி சேவை கிடைக்காத மக்களுக்கும் நிதி சேவை கிடைக்கும் விதமாக இவ்வங்கி அமைக்கப்பட்டுள்ளது இவ்வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் வரை சேமிப்பு வைத்துக்கொள்ளலாம் கணக்கில் குறைந்த பட்ச இருப்பு வைக்க தேவையில்லை ராம்நாத்கோவிந்த் மத்திய கங்க மற்றும் கலால் வரி அதிகாரிகள் நேர்மையான வரி கட்டமைப்பை ஊக்குவிக்கும் வகையில் பணியாற்றுவதன் அவசியத்தை குடியரசுத்தலைவர் திரு

மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சர் திரு ராம் கிருபால் யாதவ் இதில் கலந்துகொண்டார்

தொழில் நடவடிக்கைகள் மற்றும் சாதகமான பருவமழை காரணமாக இந்த வளர்ச்சி எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது

முக்கியமான பிரிவுகளில் விற்பனை அதிகரித்து அதிக லாபம் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டின் பிற்பகுதியில் பண வீக்க விகிதம் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ள ரிசர்வ் வங்கி வாராக்கடன் குறித்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறது

புதுதில்லியில் இன்று இதை தெரிவித்த அவர் இந்தாண்டு இந்தியா பிரான்ஸ் நாட்டை முந்தியிருப்பதாகவும் அடுத்த ஆண்டு பிரிட்டனையும் மிஞ்சும் என்றும் கூறியிருக்கிறார்

பேல் விமான பேரம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் புதுடெல்லியில் இன்று இதை தெரிவித்த அவர் ர

ராமதாஸ் பெட்ரோல் டீசல் மீதான வரியை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக குறைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய சென்னை வானொலி நிலைய செய்திப்பிரிவு இயக்குனர் திரு

அரசு பள்ளிகளை சோ்ந்த தலைமை ஆசிரியர்கள் இதில் கலந்துகொண்டனர்

இருவரி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மு

பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நாளை வேலை வாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தா தெரிவித்துள்ளார்

பெரம்பலூர் செட்டிக்குளம் அருள்மிகு தண்டாயுதபானி சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் இன்றுகாலை வெகுவிமரிசையாக நடைபெற்றது